புதுவையில் அரசு சேவைகளை ஆன்லைன் மூலம் கிடைக்கச் செய்வதே அரசின் நோக்கம் என்று மாநில வருவாய்த் துறை அமைச்சர் திரு ஷாஜகான் கூறியுள்ளார்

விஜயேந்திரசிங் ஷெகாவத் கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது நாடாளுமன்றத் தேர்தல் மற்றும் தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற இடைத் தேர்தலுக்குப் பின்னர் நடைபெறும் இக்கூட்டம் காரசாரமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது

பேரவைத் தலைவருக்கு எதிராக முக்கிய எதிர்க்கட்சியான திமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துள்ளது

விவாதத்திற்கு அவையில் எடுத்துக் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தவிர தமிழகத்தில் நிலவும் தண்ணீர் பிரச்சனை உள்ளிட்ட பல முக்கிய பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் கிளப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது துவக்க நாளான நாளை சமீபத்தில் காலமான பேரவை உறுப்பினர்கள் கனகராஜ் ராதாமணி ஆகியோருக்கு இரங்கல் தெரிவித்த பின்னர் அவை ஒத்தி வைக்கப்படும் தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் குடிநீர்ப் பிரச்சனையைக் களைய கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டு இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அவர் இன்று சென்னையை அடுத்துள்ள நெமேலியில் கடல் நீரைக் குடிநீராக்கும் நிலையத்திற்கான பணிகளைத் தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

காவிரியில் தமிழகத்துக்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் இனி புதிதாகக் கட்டப்படும் அடுக்குமாடிக் குடியிருப்புகள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு மறு சுத்திகரிப்பு முறையில் நீரைப் பயன்படுத்தும் வசதி இருந்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் தமிழகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு திட்டத்தையும் தமது அரசு அனுமதிக்காது என்றும் அவர் மேலும் கூறினார் காகித உபயோகம் இல்லாமல் ஆன்லைன் மூலம் சேவைகளை கிடைக்கச் செய்வதே அரசின் நோக்கம் என்று புதுவை வருவாய் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எம்ஓஎச்எஃப் ஷாஜகான் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து துறையில் இன்று ஆன்லைன் சேவை வசதியைத் துவக்கி வைத்துப் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்குவது உள்ளிட்ட சேவைகளை ஆன்லைன் மூலம் கிடைக்கச் செய்யும் நடவடிக்கைகள் வருவாய்த் துறையிலும் எடுக்கப்பட்டு வருவதாக திரு ஷாஜகான் தெரிவித்தார் இதன் மூலம் காலதாமதம் தவிர்க்கப்பட்டு மாணவர்களுக்கு விரைவில் சான்றிதழ்கள் கிடைக்கும் என்றார் அவர் போக்குவரத்து துறையின் சேவைகள் எளிதாகவும் விரைவாகவும் கிடைக்கச் செய்ய உதவிடும் வகையில் செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார் சாலை வரி கட்டுவதும் விரைவில் ஆன்லைன் மூலம் செயல்படுத்தப்படும் என்றார் அவர்

தமிழக கல்வி வாரியத்தின் கீழ் புதுவை கல்வித் துறை செயல்படுவதாகவும் மாணவர்களுக்கான பள்ளி புத்தகங்கள் சில இன்னும் தமிழக கல்வித் துறையில் இருந்து பெறப்படாததால் இவற்றை வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் இலவச அரிசியை உடனடியாக வழங்குமாறு அதிகாரிகளை தாம் பணித்துள்ளதாக புதுவை சமூக நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி கூறியுள்ளார்

அரசு அதிகாரிகளுடன் இன்று நடத்திய ஆலோசனைக் கூட்டத்திற்குப் பின்னர் அவர் இதை செய்தியாளர்களிடம் கூறினார்

காரைக்காலைத் தொடர்ந்து புதுவையில் உள்ள கிராமங்களுக்கும் தாம் செல்ல இருப்பதாகவும் அவர் கூறினார் இலவச அரிசி மற்றும் முதியோர் பென்ஷன் பற்றிய பிரச்சனைகளை தாம் நேரடியாக மக்களிடம் இருந்து கேட்டறியப் போவதாக அவர் மேலும் கூறினார்

விஜயேந்திரசிங் ஷெகாவத் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் இது குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அவர் தண்ணீர் பிரச்சனைக்குத் தீர்வு காண ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவது குறித்து கவலை தெரிவித்த அவர் மழைநீர் சேமிப்பைத் தீவிரமாக மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் மழைநீர் சேமிப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தத்தம் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து குடிநீர்ப் பிரச்சனையைத் தீர்ப்பதான திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இந்த வீடுகள் கட்டுவதற்கான திட்டங்கள் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளிடம் இருந்து பெறப்பட்டது இத்தகவலை மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ஷர்தீப்சிங் பூரி இன்று மக்களவையில் தெரிவித்தார்

மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளிடம் இருந்து பெறப்படும் திட்டங்களின் அடிப்படையில் இந்த வீடுகள் கட்டுவதற்கான மத்திய அரசின் நிதி உதவி வழங்கப்படுவதாக அவர் கூறினார்

ரமேஷ் போக்கிரியால் நிஷாந்த் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இன்று துணைக் கேள்விகளுக்கு பதில் அளித்த அவர் முன்னதாக இந்த ஆலோசனைகளை வழங்க இம்மாத இறுதி வரைதான் அவகாசம் அளிக்கப்பட்டு இருந்ததாக கூறினார் இது ஒரு முக்கியப் பிரச்சனை என்றும் இந்த கல்விக் கொள்கை மீது மேலும் ஆலோசனைகளைப் பெற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் புதிய கல்விக் கொள்கை கல்வியின் தரத்தை மேம்படுத்தும் வகையிலும் தரமான கல்வி குறைந்த செலவில் மாணவர்களுக்கு கிடைக்க வகை செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டு உள்ளது

ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இன்று கேள்வி நேரத்தில் இதைத் தெரிவித்த திரு

டிஜிட்டல் அறிவு முறைத் திட்டத்தைப் பிரபலப்படுத்தி முறையாக கிராமப்புறங்களில் அமல்படுத்த மத்திய அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருப்பதாகவும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் உள்ள கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் அணுக் கழிவுகளை சேமித்து வைப்பதால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது எனறு மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்த மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இவ்வாறு கூறியுள்ளார் சேமிக்கப்பட்டு வரும் அணுக் கழிவுகள் நாளாக நாளாக வீரியம் குறைந்துவிடும் என்பதால் கூடங்குளம் அணுக் கழிவுகளை சேமித்து வைப்பதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றார் அவர் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட அளவில்தான் அணுக் கதிர்வீச்சு இருப்பதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தமது பதிலில் தெரிவித்துள்ளார் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் தாக்கத்தை சமாளிக்கத் தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக இன்று மாநிலங்களவையில் தெரிவிக்கப்பட்டது இது குறித்த கவன ஈர்ப்புத் தீர்மானம் ஒன்றின் மீது பேசிய மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் இதைத் தெரிவித்தார் இப்பிரச்சனையில் இந்தியாவிற்கு தொடர்பில்லை என்றாலும் அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார் தமது அமைச்சகம் இப்பிரச்சனையில் எடுத்துவரும் நடவடிக்கையைப் பட்டியலிட்ட அவர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படுவதாகக் கூறினார் நாட்டின் வனப்பரப்பும் அதிகரிக்கப்பட்டு உள்ளதாக அவர் தெரிவித்தார் பழைய மின்சார பல்புக்கு பதில் எல்இடி பல்புகள் உபயோகத்திற்கு வந்திருப்பதாக அவர் கூறினார்

வெப்பசலனம் மற்றும் தென்மேற்கு பருவமழை காரணமாக இந்த மழை வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது புதுவை சென்னை கடலூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது

புதுவையில் அரசு சேவைகளை ஆன்லைன் மூலம் கிடைக்கச் செய்வதே அரசின் நோக்கம் என்று மாநில வருவாய்த் துறை அமைச்சர் திரு ஷாஜகான் கூறியுள்ளார்